தலைவர்கள் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளனர் களமழை காரணமாக காவிரி மற்றும் பவானி ஆறுகளில் தொடர்ந்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது

இனி விரிவான செய்திகள் முன்னாள் பிரதம் திரு அடல் பிஹாரி வாஜ்பாய் இன்று மாலை தில்லியில் காலமானார்

குவாலியரில் பள்ளி மற்றும் கல்லூரி படிப்பை முடித்த அவர் உத்திரபிரதேசத்தின் கான்பூரில் முதுகலை பட்டம் பெற்றார்

ஜவஹா்வால் நேருவுக்குப் பிறகு மூன்று முறை பிரதமா் பதவியை வகித்த பெருமையை வாஜ்பாய் பெற்றாா்

வாஜ்பாய் பிரதமா் பதவியை வகித்த காலத்தில் போக்ராள் அனுகுன்டு சோதனை பொருளாதார சீாதிருத்த நடவடிக்கைகள் பெரிய அளவிலான கட்டமைப்புத் திட்டங்களை நிறைவேற்றி சாதனை படைத்தாா் கஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரையிலான தங்க நாற்கர சாலைத் திட்டத்தை செயல்படுத்தியதன் மூலம் தேசிய நெடுஞ்சாலை போக்குவரத்தில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தினார் இலக்கியத்துறையிலும் ஆர்வம் கொண்ட அடல் பிகாரி வாஜ்பாயின் படைப்புகள் பெரும் வரவேற்பை பெற்றன இசை மற்றும் நடனத்திலும் ஆர்வம் கொண்டவராக வாஜ்பாய் திகழ்ந்தார்

இருப்பினும் இந்த நட்புணா்வை புரிந்து கொள்ளாத பாகிஸ்தான் காா்கில் போருக்கு காரணமாக அமைந்தது இதனை வெற்றிகரமாக கைபாண்ட வாஜ்பாய் அப்போரில் இந்திய ராணுவத்தின் வெற்றிக்கு வழிவகுத்தாா் அரசியல் வேறுபாடுகளுக்கு அப்பாற்பட்டு அனைவருடனும் நட்புணர்வை பாராட்டும் வாஜ்பாய் சிறந்த ராஜ தந்திரியாகவும் திகழ்ந்தார் வாஜ்பாய் மறைந்தாலும் அவரது புகழும் அவர் படைத்த சாதனைகளும் வரவாற்றில் என்றென்றும் நிலைத்து நிற்கும் திரு வாஜ்பாயின் மறைவுக்கு குடியரசுத் தலைவர் குடியரசு துணைத்தலைவர் பிரதமர் உள்ளிட்ட பல்வேறு தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் வாஜ்பாய் ஒரு உண்மையான இந்திய ராஜ தந்திரியாக திகழ்ந்தவா் என புகழாரம் சூட்டியுள்ளார் அவரது தலைமை பண்பு தொலைநோக்கு சிந்தனை அனுபவ முதிர்ச்சி போன்றவை அவருக்கு பெருமை சேர்ததாகவும் திரு ராம்நாத் கோவிந்த் குறிப்பிட்டுள்ளார் குடியரசு துணைத்தலைவர் திரு வெங்கையா நாயுடு விடுத்துள்ள இரங்கல் செய்தியில் இந்திய அரசியல் அரங்கில் மாபெரும் ஒளிக்கீற்றாக திகழ்ந்த திரு வாஜ்பாய் அளைவரும் நேசிக்கும் தலைவராக திகழ்ந்தவர் என குறிப்பிட்டுள்ளார் வாஜ்பாயின் மறைவு மூவம் இந்தியா ஒரு பண்முகத்தன்மை கொண்ட தலைவரை இழந்துவிட்டதாக திரு வெங்கையா நாயுடு கூறியுள்ளார் வாஜ்பாய் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்துள்ள பிரதமா் திரு நரேந்திரமோடி வாஜ்பாயின் மறைவு மூலம் ஒரு சகாப்தம் முடிவடைந்து விட்டதாகக் குறிப்பிட்டுள்ளார் நாட்டிற்காகவே வாழ்ந்து நாட்டிற்காக பணியாற்றிய வாஜ்பாயின் மறைவு தமக்கு தனிப்பட்ட முறையில் பேரிழப்பு என்றும் பிரதமர் கூறியுள்ளார்

காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தி உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளின் தலைவர்களும் இரங்கல் தெரிவித்துள்ளனர்

ஷெடியூல்டு வகுப்பினர் மற்றும் பழங்குடி இனத்தைச் சேர்ந்த அரசு ஊழியர்களுக்கு பதவி உயர்வில் இடஒதுக்கீடு அளிப்பதற்கு கிரிமிலேயர் எனப்படும் வருமான உச்சவரம்பு பொருந்தாது என மத்திய அரசு உச்சநீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது இது தொடர்பான வழக்கு தலைமை நீதிபதி திரு தீபக் மிஸ்ரா தலைமையிலான அரசியல் சாசன அமர்வு முன்னிலையில் விசாரணைக்கு வந்தபோது அரசு சாா்பில் ஆஜரான அட்டா்ளி ஜெனரல் திரு கே கே வேணுகோபால் வருமான உச்சவரம்பை காரணம்காட்டி பதவி உயர்வில் இடஒதுக்கீடு வழங்க மறுக்க முடியாது என்றார் ஷெடியூல்டு வகுப்பினர் மற்றும் பழங்குடியினரில் சில பிரிவினரை விடுவிப்பது குறித்து குடியரசுத் தலைவரும் நாடாளுமன்றமும் மட்டுமே முடிவு செய்ய முடியும் என்பதால் இதில் நீதிமன்றம் தலையிட வேண்டியதில்லை என்றும் அட்டர்னி ஜெனரல் வாதிட்டார் கேரளாவில் மழை வெள்ள பாதிப்பு குறித்து பிரதமர் திரு நரேந்திரமோடி அம்மாநில முதலமைச்சர் திரு பிரனாயி விஜயனிடம் இன்று கேட்டறிந்தார் தொலைபேசி மூலம் விவரங்களை கேட்டறிந்த பிரதமர் மீட்பு பணிகளை விரைவுபடுத்துமாறு பாதுகாப்பு அமைச்சகத்துக்கு அறிவுறுத்தினார் மத்திய உள்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத்சிங்கும் கேரள முதலமைச்சரோடு இன்று தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார் நிவாராண பணிகளை மேற்கொள்வதற்காக கூடுதவாக தேசிய பேரிடர் மீட்பு படை அம்மாநிலத்திற்கு அனுப்பட்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார் கேரள மாநிலத்திற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்றும் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்தார்

கேரளாவின் வடக்கு மற்றும் மத்திய மாவட்டங்கள் மழையினால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன வரும் சனிக்கிழமை வரை மழை நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சித்துள்ளது காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கன மழை காரணமாக கள்நாடக மாநிலத்தில் உள்ள கிருஷ்ணராஜசாஹர் மற்றும் கபினி அணைகளிலிருந்து கமார் இரண்டு லட்சம் கன அடி அளவுக்கு காவிரியில் தண்ணீர் திறந்துவிடப்படுகிறது

இதனால் தருமபுரி சேலம் நாமக்கல் உள்ளிட்ட காவிரி கரையோர் மாவட்டங்களில் வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது

எனவே கொள்ளிடம் மற்றும் காவிரி கரையோர மக்கள் பாதுகாப்பாக இருக்குமாறு திருச்சி மாவட்ட ஆட்சியர் திரு ராஜாமணி தெரிவித்துள்ளார் கோவை மாவட்டம் வால்பாறை மற்றும் பொள்ளாச்சிப் பகுதிகளிலும் மழை காரணமாக கடும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது நீலகிரி மாவட்டத்திலும் இடைவிடாது மழை காரணமாக உதகை கூடலூர் தேசிய நெடுஞ்சாலையில் மரங்கள் முறிந்து விழுந்து போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது நெல்லை மாவட்டத்தில் பெய்து வரும் மழை காரணமாக குற்றாலம் மணிமுத்தாறு மற்றும் அகத்தியர் அருவிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது

புத்தேரி அருகே வீரநாராயண மங்கள சாலையில் உடைப்பு ஏற்பட்டதுடன் கீரிப்பாறை உள்ளிட்ட இடங்களில் நெற்பயிர்கள் மற்றும் தென்னந்தோப்புகள் வெள்ளத்தில் முழ்கியுள்ளன முல்லைப் பெரியாறின் நீர்பிடிப்புப் பகுதிகளில் பெய்து வரும் மழை அளவு குறித்த விவரங்களை உடனுக்குடன் தமிழகத்துக்கு வழங்கும்படி கேரள அதிகாரிகளுக்கு அறிவுறுத்துமாறு முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி கேரள முதலமைச்சரை கேட்டுக்கொண்டுள்ளார் இது தொடர்பாக அவர் கேரள முதலமைச்ச் திரு பினராயி விஜயனுக்கு எழுதியுள்ள கடிதத்தில் முல்லை பெரியாறு அணை அனைத்து வகைகளிலும் பாதுகாப்பாக உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் மேலும் முல்லை பெரியாறு அணை பகுதிக்கு மின் இணைப்பு வழங்க கேரள மின்வாரிய அதிகாரிகளை அறிவுறுத்தமாறும் முதலமைச்ச் திரு எடப்பாடி பழனிசாமி தமது கடிதத்தில் கேட்டுக்கொண்டுள்ளார்

அத்துடன் இது குறித்து ஆய்வு செய்ய முல்லை பெரியாறு அணையின் கண்காணிப்பு குழு நாளை கூடி ஆய்வு நடத்தவும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது

இது தவிர தர்மபுரி காஞ்சிபுரம் மாவட்டங்களில் கட்டப்பட்டுள்ள பாலங்களையும் முதலமைச்சர் திறந்து வைத்தாா் தமிழகத்தில் மழையினால் பாதிக்கப்படும் பகுதிகளில் உரிய முன்னேச்சரிக்கை நடவடிக்கைகளை மாநில அரசு மேற்கொள்ள வேண்டுமென்று தமாக தலைவா் திரு ஜி கே வாசன் வலியுறுத்தியுள்ளாா் நாமக்கல்லில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நீர் ஆதாரங்களில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டுமென்று கேட்டுக் கொண்டார் தமிழகத்தில் மழை வெள்ளத்தால் ஏற்படும் பாதிப்புகளை தடுப்பதற்கான பாதுகாப்பு மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு பாமக நிறுவனா மருத்துவா ச ராமதாசு தமிழக அரசை வலியுறுத்தியுள்ளார்